குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன் மைதானத்தில் பதவியேற்பு விழாவிற்கு பிரமாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன

நரேந்திரமோடி இன்று மாலை தமது இல்லத்தில் தேனீர் விருந்து அளிக்கிறார்

நரேந்திரமோடியின் பதவியேற்பு விழாவில் உலக நாடுகளின் தலைவர்களும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உட்பட பலரும் கலந்து கொள்கிறார்கள்

பிரதமர் திரு

குடியரசு தலைவர் மாளிகையின் முன்புறம் அமைந்துள்ள திடலில் பதவியேற்பு விழாவிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க நேபாள பிரதமர் திரு கேபி சர்மா ஒலி உட்பட பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்கள் வருகை புரிந்துள்ளனர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு சூரோன்பே ஜீன்பெக்கோ உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களும் விழாவில் பங்கேற்க வந்துள்ளனர் மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்களுக்கும் விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது மொத்தத்தில் சமுதாயத்தின் பல்வேறு பிரவுகளைச் சேர்ந்த எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி ஆகியோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இருந்தால்தான் புதுவை மாநிலத்தில் நாம் வளர்ச்சியை காண முடியும் அதற்காக பிரதமரை சந்தித்து நிதி ஆதாரம் பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மத்தியில் புதிதாக அமையும் அமைச்சரவையில் இடம் பெற உள்ளதாக கருதப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை புதுடில்லி லோக் கல்யாண் சாலையில் உள்ள தமது இல்லத்தில் தேனீர் விருந்து அளிக்கிறார்

ராஜ்நாத் சிங் திருமதி நிர்மலா சீதாராமன் திருமதி ஸ்மிருதி இரானி திரு ராம்தாஸ் அத்வாலே உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வத்தின் மகனும் தேனி மக்களவை தொகுதிய்ல அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவருமான திரு ரவீந்திரநாத் குமாரும் இக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது

முன்னதாக பிரதமர் திரு

முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவிடத்திலும் இண்டியா கேட் பகுதியில் அமைந்துள்ள தேசிய போர் நினைவு சின்னத்திலும் அவர் அஞ்சலி செலுத்தினார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க சாத்தியமான எல்லா நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் தேசியப் பாதுகாப்பே தமது முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

இந்த சிறப்பு விவாத நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலியின் எப்எம் கோல்ட் மற்றும் ராஜதானி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கலாம்

ஜெகன்மோகன் ரெட்டி இன்று பதவியேற்றுக் கொண்டார் விஜயவாடாவில் உள்ள இந்திராகாந்தி முனிசிபல் விளையாட்டரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு இஎஸ்எல் நரசிம்மன் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசியக்காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் ஆகியோரும் இவ்விழாவில் பங்கேற்றனர் ஆந்திர மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகம் வழங்குவேன் என்று திரு ஒய்எஸ்ஆர் ரெட்டி தமது உரையில் கூறினார்

ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மத்திய அரசிடம் இருந்து முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் உறுதி அளித்துள்ளார் ஆந்திர பிரதேசத்தை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்ல மத்திய அரசு மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து பாடுபடும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அதற்கு முன்னர் கோவாவும் டையூ டாமன் பகுதிகளும் ஒரே யூனியன் பிரதேசமாக இருந்தன கோவா மக்களின் சாதனைகளை எண்ணிப் பார்க்கவும் வளமான முன்னேறிய மாநிலமாக கோவாவை மேம்படுத்துவதற்கான உத்திகளை உருவாக்கவும் பொருத்தமான தருணம் இது என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார் கோவா மாநிலத்தின் உதய நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நல்லிணக்கம் சகோதரத்துவம் மற்றும் முற்போக்கு சிந்தனைகளின் வடிவமாகவே திகழும் கோவா மாநிலம் நாட்டின் வளர்ச்சிக்கு செழுமையான பங்களிப்பை வழங்கி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர்கள் அடுத்த ஒரு மாத காலம் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் பிரதிநிதிகளை சேர்க்க வேண்டாம் என தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் செய்தி ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்படுவதாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரண்ஜீத் சுர்ஜேவாலா ட்விட்டரில் கூறியுள்ளார் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி மற்றும் அதைத் தொடர்ந்து கட்சித் தலைவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்ளும் முடிவில் திரு ராகுல்காந்தி உறுதியுடன் இருப்பதாக கூறப்படும் நிலையில் காங்கிரஸ் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் மற்றும் தமிழ்நாடு ஐசிடி அகாடெமி ஆகியவை இணைந்து நாளை முத்தியால்பேட்டையிலுள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வேலை வாய்ப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது

இதில் தேர்வு செய்யப்படும் தேர்வு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமசிவாயம் தலைமையில் காங்கிரஸ் தொண்டர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத் தேர் இழுத்தனர் கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர்

முதலமைச்சர் திரு நாராயணசாமி வழக்கம் போல் இவ்வாண்டும் பிறந்த நாள் அன்று புதுவையில் இல்லை நேற்று கர்நாடகத்தில் உள்ள மூகாம்பிகை கோவிலுக்குப் புறப்பட்டுச் சென்ற அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று அங்கிருந்து புதுடில்லி செல்வதாக தகவல் வெளியாகி உள்ளது

நமசிவாயம் உத்தரவிட்டு உள்ளதாக அமைச்சர் அலுவலக செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

தேர்வுக் கூட நுழைவுச் சீட்டுகளை பல்கலைக் கழகத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை பொதுமக்கள் இயன்றவரை தவிர்க்க வேண்டும் என்றும் போதிய அளவு நீர் பருக வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளது